தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

கொல்லப்பட்டனர்

அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

வர்மா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

ஐம்மு கஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலை நடத்துவது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டம் வரும் செவ்வாய்கிழமை நடைபெறவுள்ளது இம்மாநிலத்தில் மக்கள் ஜனநாயகக் கட்சித் தலைவர் மெகபூபா முப்தி தலைமையிலான அரகக்கு அளிதது வந்த ஆதரவை வபிஜேபி விலக்கிக் கொண்டதை அடுத்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக வரும் செவ்வாய்கிழமை நடைபெறவுள்ள கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிப்பதற்கு ஏதுவாக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதள் ஒரு பகுதியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகள் அவர்களது இல்லங்களிலிருந்து இலவச வாகனங்களை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இந்த சேவைளய முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

இப்பிரச்சினையில் சிபிஐ பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் எந்த ஒரு அரசு அதிகாரிகள் மற்றும் அரதசியல்வாதிகளின் பெயரும் இடம்பெறவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ரபேல் ஒப்பந்த முறைகேடு மற்றும் வாத்தக நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெிவித்து வந்த தவறான குற்றச்சாட்டுக்களை மக்கள் ஏற்க தயாராக இல்லை என்று பிஜேபி யின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உண்மைக்குப் புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தலைவர் தொடர்ந்து பரப்பி வருவதாக குற்றம்சாட்டியுள்ளார்

காணொலி காட்சி வாயிலாக இது குறித்து விசாரணை மேற்கொண்ட மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்தது ஏர் இண்டியா நிறுவனத்தின் சேவை மென்பொருள் பாதிப்பு சரி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஏற்பட்ட மென்பொருள் பாதிப்பு காரணமாக அந்த நிறுவனத்தின் சேவைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன பல்வேறு இடங்களில் விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன சென்னை விமான நிலையத்திலும் பயணிகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக பயணிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு வருத்தம் தெிவித்துக் கொள்வதாக ஏர் இண்டியா நிறுவனம் கூறியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுமண்டலம் வலுபடைந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக உருவெடுத்துள்ளது

இது அடுத்த ஆறு மணி நோத்திற்குள் தீவிர புயல் சின்னமாக வலுவளடந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடதமிழகம் தெற்கு ஆந்திர கடற்கரை அருகே வரும் செவ்வாய்கிழமை இது எட்டக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரும் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் வடகடலோரப் பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ளவர்கள் உடனடியாக கரைக்குத் திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

பொள்ளாச்சி பாலியல் வள்கொடுமை வழக்கில் டி ஐ ஐ அந்தஸ்துக்குக் குறையாத பெண் அதிகாரியைக் கொண்ட சிறப்பு புலனாய்வுக்குழு அமைத்து விசாரிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மலு தொடர்பாக பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கறிஞர் மீனாட்சி உட்பட பத்து பேர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திருமதி தஹில் ரமாணி நீதிபதி திரு துரைசாமி ஆகியோரைக் கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

இதற்கு நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறும் கோரப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பத்திரிகையில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தாமாகவே முன்வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இலங்கை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து அங்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு அமெரிக்கா அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் பணி புரியும் அமெரிக்காவைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றம் அவர்களது குடும்பங்களும் உடனடியாக நாடு திரும்புமாறும் அமெிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே இலங்கை பாதுகாப்புப் படையினர் ஐ எஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கையின்போது ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் கிழக்கு மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐ எஸ் தீவிரவாதிகள் பழங்கி இருப்பதாகக் கிடைத்த தகவலை அடுத்து இலங்கை பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர் அப்போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை ஏற்பட்டதாகவும் அதில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவம் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்த தற்கொலைப்படை தீவிரவாதிகள் குண்டுகளை வெடிக்கச் செய்ததில் நான்கு தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஆறு குழந்தைகள் மற்றும் மூன்று பெண்கள் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர் எஸ் தீவிரவாத அமைப்புக்கான கொடி

நேற்று இரவு மேற்கொண்ட நடவடிக்கையின்போது

இலங்கை முழுவதும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிசுடும் போட்டியில் இந்தியவின் அபிஷேக் வர்மா தங்கப்பதக்கம் வென்றார் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்று வரும்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இன்று இப்பதக்கத்தை அவர் கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை மூன்று தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது

மலிங்கா அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்களை வீழ்த்தினார் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்ல உரிய பயிற்சி தேவைப்படுவதாக ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்றுள்ள கோமதி மாரிமுத்து கூறியுள்ளார்